மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

தாக்கல் செய்யப்படுகிறது

செய்வார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார்

அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் தமிழகத்தில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது

இந்தியாவுக்கு எதிரான நான்காவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நியூஸிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காக புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்று மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இன்று தொடங்கிய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கையை மத்திய அரசு உருவாக்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார்

மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் கௌரவம் மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் பிரதமரின் மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி குடியிருப்புகளுக்கு மின்இணைப்பு வசதி வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இரப்பதாகவும் அவர் கூறினார்

வருமான வரிக் கணக்குகளை தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவரின் உரையில் இடம்பெற்ற அம்சங்கள் அனைத்தும் ஆளும் கட்சியின் செயல்பாடுகளை உயா்த்தி காண்பித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஆனந்த்சர்மா கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐந்து ஆண்டுகால அரசு செயல்பாடுகளின் மதிப்பீடாகவே குடியரசுத் தலைவா் உரை அமைந்திருக்க வேண்டுமென்றும் மாறாக செயற்கையான உயாவை வெளிக்காட்டியிருப்பதாகக் குற்றம்சாட்டினார்

ரயில்வே பட்ஜெட்டும் பொருளாதார ஆய்வறிக்கையும் நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது பட்ஜெட் உரையை அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்கின்றன

பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலி நிலையத்தின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

சென்னை ஒன்று அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது மாநில தலைமை தோதல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ சென்னையில் இதனை வெளியிட்டார்

மாநிலத்திலேயே சோழிங்கநல்லூர் தொகுதி அதிக வாக்காளர்களைக் கொண்ட தொகுதியாக திகழ்வதாகக் அவர் கூறினார் குறைந்த வாக்காளர்களைக் கொண்ட தொகுதியாக துறைமுகம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் இளம் வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாகவும் திரு சத்ய பிரதா சாஹூ குறிப்பிட்டாா்

இவர்களில் புதிதாக பெயர் சேர்த்த இளைஞர்களின் எண்ணிக்கை நான்கரை லட்சம் பேராகும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க சிறப்பு முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் நாளை முதல் இந்திய தோ்தல் ஆணையத்தின் அடுத்த அறிவிப்பு வெளிவரும் வரை புதிதாக பெயர் சோத்தல் நீக்கல் முகவரி மாற்றம் செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தோதல் நடத்த தயாராக இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியிருக்கிறார்

மாநில முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ணரெட்டி நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக பதவி விலகியதைத் தொடர்ந்து ஒசூர் தொகுதி காலியாக உள்ளதா என்று கேட்டதற்கு இது தொடா்பாக சட்டமன்ற செயலரிடமிருந்து முறையான அறிவிப்பு இதுவரை வரவில்லை என்று அவர் தெரிவித்தார் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடநாடு கொலை கொள்கை வழக்குகளை தொடர்புபடுத்தி செய்திகளை வெளியிடவும் கருத்து தெரிவிக்கவும் டெஹர்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் மாத்யூ உட்பட ஏழு பேருக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக காவல்துறையில் ஓய்வுபெற்ற காவலா்களுக்காக நல வாரியத்தை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாா் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய காவலா்களுக்கு பதக்கங்களை வழங்கி அவா் பேசினாா்

காவல்துறையில் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாகவே காலி பணியிடம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கில் நவீன ரக குப்பை தொட்டியுடன் கூடிய மறுசுழற்சி எந்திரத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தாா் தண்ணீர் மற்றும் குளிப்பானங்களுக்கான பாட்டில்கள் அலுமினிய டின்கள் ஆகியவை நசுக்கப்பட்டு நவீன குப்பை தொட்டில்களில் போடப்படும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் குளிப்பான அலுமினிய டின்களுக்கு ரீவொஸ் வெண்டிங் கருவி மூலமாக சலுகைக் கூப்பன்கள் வழங்கப்படும் இந்த சலுகைக் கூப்பன்களைக் கொண்டு அதில் குறிப்பிட்டுள்ள வணிக நிறுவனங்களில் பொருட்களை சலுகை விலையில் வாங்கி பயன்பெறலாம் என்று அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

அப்போது பேசிய ஆளுநர் இயற்கை பேரிடர்களால் மண்வளம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகள் கையாள வேண்டிய புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணா்வு தேவை என்றும் கூறினாா சுனாமி வெள்ளம் வறட்சி மற்றும் புயல் போன்ற காலங்களில் விவசாயிகள் வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும் எத்தகைய பருவக் காலத்தையும் தாங்கக்கூடிய பயிர் வகைகளை சாகுபடி செய்வதுடன் நிலத்தின் தன்மையை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டமென்றும் ஆளுநா் கேட்டுக் கொண்டாா் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கக்கூடிய விவசாய தொழில்நுட்பம் மற்றும் நீர் பாதுகாப்பு தொழில்நுட்பம் குறித்த ஆலோசனைகளும் விவாதங்களும் இந்த மாநாட்டில் இடம்பெறுகின்றன கோடைக்காலத்தில் ஊரக மற்றும் நகா்புறப் பகுதிகளில் சீரான குடிநீர் விநியோகம் செய்வது தொடா்பாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீர் நிலைகளின் தண்ணீர் இருப்பு குறித்தும் அதன் செயல்பாடுகள் மற்றும் நிலத்தடி நீர் குறித்தும் விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் கொசுக்களால் பரவும் நோய்கள் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக சுகாதாரத்துறை செயலா் டாக்டா் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறாா் வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று அல்லாத நோய்கள் சவாலாக இருப்பதாகவும் அதனை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் மட்டும்தான் அரசு மருத்துவமனைளில் கேன்சா் போன்ற நோய்களுக்கான மருந்து இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகக் குறிப்பிட்டார்

விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நியூஸிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது ஹாமில்டன்னில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூஸிலாந்து முதலில் பந்துவீச தீர்மானித்தது

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர்

ஐந்தாவது மற்றும் இறுதி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றுகிழமை வெலிங்டனில் நடைபெறவுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கேரளா அணியை எதிர்கொள்கிறது